நரேந்திர மோடி எச்சரித்துள்ளார்

இந்தியாவின் கண்ணியத்திற்கும் எல்லையின் பாதுகாப்பிற்கும் களங்கம் வரும் பொழுது நாட்டின் வீரத்தையும் உறுதியையும் உலகம் கண்கூடாக பார்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார்

இந்திய தாய் திருநாட்டின் கவுரவத்திற்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்துபவர்கள் தப்பிக்க இயலாது என்பதை நமது வீரம் மிகுந்த ராணுவ வீரர்கள் நிரூபித்து இருப்பதாக கூறினார் லடாக் சம்பவத்தின் போது இன்னுயிர் ஈந்து எல்லையை காத்த வீரர்களின் தியாகத்திற்கு முன் தேசமே மண்டியிட்டு வணங்குவதாகவும் பிரதமர் திரு மோடி உருக்கத்துடன் தெரிவித்தார்

அது கொரோனா வைரசை வீழ்த்த வேண்டும் என்பதும் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதும் ஆகும் ஊரடங்கை விட தளர்வு காலத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த எச்சரிக்கை உணர்வு தான் உங்களை பாதுகாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீங்கள் முக்க் கவசம் அணியவில்லை என்றாலோ தனி மனித இடைவெளியை என்றாலோ கடைபிடிக்கவில்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவில்லை என்றாலோ நீங்கள் உங்களுக்கு மட்டும் அல்ல வீட்டில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் உட்பட அனைவருக்கும் ஆபத்தை விளைவிக்கிறீர்கள் என்பதை உணர வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி எச்சரித்தார்

நாராயணசாமி கூறியுள்ளார்

தவிர புதுச்சேரிக்கு வெளியே கடலூர் மற்றும் சிதம்பரம் மருத்துவமனைகளில் தலா ஒருவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது

புதுச்சேரியில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் வசிக்கும் பகுதிகளை கட்டுப்பாட்டு மண்டலங்களாக மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் அருண் அறிவித்து வருகிறார்

இப்பகுதிகளில் அனைத்து வாகன நடமாட்டம் பொது போக்குவரத்து மற்றும் பொது மக்கள் நடமாட்டம் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் அருண் அறிவித்துள்ளார்

கொரோனா தொற்றில் இருந்து பொது மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள அனைவரும் ஆரோக்கிய சேது செயலியை மொபைல் போன்களில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு அர்ஜுன் ஷர்மா கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் அவர் வெளியிட்டுள்ள ஊடகச் செய்தியில் காரைக்கால் பகுதியில் வெளியூரைச் சேர்ந்தவர்கள் இ பாஸ் போன்ற உரிய அனுமதியின்றி இருந்தால் அது குறித்து உடனடியாக சுகாதாரத் துறைக்கோ அல்லது வருவாய் துறைக்கோ தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் காரைக்கால் நேரு மார்க்கெட் நகராட்சி மைதானத்திற்கு தற்காலிமாக மாற்றப்பட்டுள்ளது மார்க்கெட்டுக்கு வரும் பொது மக்கள் முகக் கவசம் அணியாமல் தனிநபர் இடைவெளியையும் கடைபிடிக்காமல் இருப்பதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு

சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்நீதி மன்ற மதுரை கிளையில் அனுமதி பெற்று சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி திரு